தன்மையுடனும் பராமரிக்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

குந்த்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்

கரையை கடக்க தொடங்கியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன விரிவான செய்திகள் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் ஒத்துழைப்பை அமைதியான முறையிலும் வெளிப்படை தன்மையுடனும் பராமரிக்கவேண்டும் என்பதே இந்தியாவின் தொலை நோக்கு பார்வை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சிங்கப்பூரில் தமது இரண்டு நாள் பயணத்தை பிரதமர் முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார் சிங்கப்பூரில் அவர் தங்கியிருக்கும்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்டார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு வார்த்தை நடத்தினார் முன்னதாக பிரதமர் ஆசியாள் தலைவர்களுடனும் கலந்துரையாடினார் இந்திய பசிபிக் பிராந்திய நாடுகளின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபட்டு பாடுபடவேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் அணியினரை சந்தித்து வாழ்த்தினார்

மாநிலத்தில் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ஆஷிஸ் குந்த்ரா மிசோரம் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு ஷஷாங்க்கு எதிராக புகார்கள் கிளம்பியதையடுத்து இந்த புதிய நியமனம் செய்யப்பட்டுள்ளது இதற்கிடையே மாநிலத்தில் தேர்தல் பிரசாரம் தீவிரமடைந்துள்ளது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மாநிலத்தில் முகாமிட்டு பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

மீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள கஜா புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

புயல் நிலவரம் குறித்து துல்லியமாக தகவல்களை அறிவதற்கு சென்னை துறைமுகத்தில் உள்ள அதிநவீன டோப்ளர் ரேடார் கருவி பயன்படுத்தப்படுவதாகவும் காரைக்காலிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவா்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் கரையை கடக்கும் போது கடல் அலை ஒரு மீட்டர் உயரத்துக்கு எழும் என்பதால் நாகபட்டினம் தஞ்சாவூர் புதக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடலோரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் கடல்நீர் புகும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது குடிசை வீடுகள் மற்றும் தகர கொட்டகைகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் என்பதால் அவற்றில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் வந்து தங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் கரையை கடக்கும் போது சும்பந்தப்பட்ட மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு கருதி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று மின்துறை தெரிவித்துள்ளது அறுந்து கிடக்கும் மின்கம்பிகளை கவனித்து செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் புயல் பாதிப்புக்கு உள்ளாகும் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் துத்துக்குடி ஆகிய ஏழு மாவட்டங்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் அரசு மற்றும் தளியார் பேருந்துகளின் இயக்கம் நிறுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தாழ்வாள இடங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தபட்டுள்ளனர் புயல் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் பத்தாம் எண் புயல் எச்சிக்கை கூண்டும் கடலூர் துறைமுகத்தில் ஒன்பதாம் எண் எச்சிக்கை கூண்டும் தூத்துக்குடி மற்றும் பாம்பளில் எட்டாம் எண் எச்சிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளன மக்கள் அனைவருக்கும் உள்ளார்ந்த நிதி இலக்கு இந்தாண்டு இறுதிக்குள் எட்டப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

நாட்டின் வளர்ச்சியில் கிராம தொழில்கள் மற்றும் தரமான உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியிருக்கிறார்

இந்தாண்டு கண்காட்சியின் முக்கிய கருப்பொருள் இந்தியாவின் ஊரக தொழில் என்பதாகும் வேளாண் சமுதாயத்தின் நலனுக்கு பங்களிக்கும் வகையில் மாணவர்கள் செயல்படவேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் பீகார் மாநிலம் சமஸ்திப்பூரில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் மாணவர்கள் தொடர்ந்து விவசாயத்தில் புதுமைகளை புகுத்தி உற்பத்தியை பெருக்க உதவவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் விவசாய பிரிவில் இன்னும் பயன்படுத்தப்படாத வளங்களை பயன்படுத்துவதற்கான முயற்சியில் மாணவர்கள் இறங்கவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சபரி மலை கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது குறிதது கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்காக திருவனந்தபுரத்தில் இன்று அனைத்துக்கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிம் பேசிய முதலமைச்சர் கோவிலுக்கு தரினம் செய்ய வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அரசு பாதுகாப்பு அளிக்கும் என்று தெரிவித்தார் இலங்கை நாடாளுமன்றத்தில் திரு மகிந்தா ராஜபக்சே திரு ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரது ஆதரவு உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட கடும் மோதலால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் பேசிய மகிந்தா ராஜபக்சே நாட்டில் ஏற்பட்ட மோசமான சூழலையடுத்து அதிபர் தம்மை பிரதமராக நியமித்தார் என்று கூறினார் இதற்கு ரணில் ஆதரவு எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதிபரின் உரைமீது வாக்கெடுப்பு நடத்தவேண்டும் என்று எதிர் தரப்பினர் கோரியதையடுத்து அமளி ஏற்பட்டது கடும் ரகளைக்கிடையே சபாநாயகர் திரு கரு ஜெயசூர்யா அறிப்பு எதையும் செய்யாமல் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறினார் இங்கிலாந்தின் பிரக்ஸிட் செயலர் டொமினிக் ராப் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் உத்தேச ஒப்பந்தத்தை எதிர்த்து அவர் பதவி விலகியுள்ளது பிரிட்டிஷ் பிரதமர் திருமதி தெரசா மேக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது ஐரோப்பிய யூனியனில் இருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான ஒப்பந்தத்திற்கு நேற்று அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்நிலையில் ராப் ராஜினாமா செய்திருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது

சவுதி அரசுக்கு எதிராக தொடர்ந்து எழுதி வந்த கசோகி இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி துதரகத்திற்குள் வைத்து கொலைச்செய்யப்பட்டார்

துதரகத்திற்கு வெளியே கசோகியின் உடல் பாகங்கள் கண்டு பிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சத்தீஷ்கா் மாநிலத்தில் ஒப்பந்ததாரர் ஒருவர் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார்

தோரணபால் என்னும் இடத்தில் இந்த ஒப்பந்ததாரரை கடத்திச் சென்ற தீவிரவாதிகள் பின்னர் அவரை கொன்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தில் ஒப்பந்த பணிகளை இந்த ஒப்பந்ததாரர் செய்து வந்தார் சாலைப்பணிகளை தடுத்து நிறுத்தும் வகையில் நக்ஸவைட்டுகள் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டனர் சரக்கு மற்றும் சேவை வரியை செயல்படுத்த தொடங்கிய பின்னர் மருந்து உற்பத்தித் துறையில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார்

அனைவருக்கும் தரமான மருந்துகள் தடையின்றி கிடைக்க செய்யும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரசாரம் தீவிரம் அடைந்துள்ளது

பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உத்தரபிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தில்லி பிரதேச பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி ஆகியோர் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்துகொண்டு பிஜேபி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தனர்

இந்த விழாவில் பழங்குடியின மக்களின் ஆடை வடிவமைப்பை பிரதிபலிக்கும் அணிவகுப்பும் உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்படும் கயானாவில் நடைபெறும் ஐ சி சி மகளிர் உலக டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் இந்தியா இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றிபெற்றுள்ளது